தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் வேலூர் மக்களவைத் தொகுதிக்கான வேட்பு மனுதாக்கல் இன்று தொடங்கியது

வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

நீர்நிலைகளை பராமரிப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று சுட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிவித்துள்ளார்

ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது

அஇஅதிமுக மற்றம் அதள் கூட்டணியில் உள்ள பாமக திமுக மற்றம் அதள் கூட்டணியில் உள்ள மதிமுகவைச் சேர்ந்த ஆறு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டதாக தேர்தல் அதிகாரி திரு கே சீனிவாசன் தெரிவித்தார் அதற்கான சான்றிதழை பெற்றுக் கொண்ட பின்னர் ஆளும் அதிமுக கூட்டணியில் உள்ள பாமக இளைஞரணித் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான டாக்டர் அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து வாழ்த்துப் பெற்றார் அதிமுகவின் திரு அ முகமது ஜான் திரு என் சந்திரசேகரன் ஆகியோரும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தனர் திமுக உறுப்பினர்கள் திரு சண்முகம் திரு வில்சன் மற்றும் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ ஆகியோர் சென்னை அண்ணா நினைவிடத்திலும் கலைஞர் கருணாநிதி நினைவிடத்திலும் மலரஞ்சலி செலுத்தினர்

வேலூர் மக்களவைத் தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது முதல் நாளான இன்று அஇஅதிமுக ஆதரவில் பேட்டியிடும் புதிய நீதிக் கட்சியின் தலைவா் திரு ஏ சி சண்முகம் இன்று தேர்தல் அதிகாரி திரு சண்முகத் சுந்தரத்திடம் வேட்புமனு தாக்கல் செய்தார்

அதற்கு மறுநாள் அவை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன

தமிழகத்தில் கூடுதலாக நீர்நிலைகளை பராமரித்தல் சுற்றுச்சூழல் சீரமைப்புத் திட்டங்களை மேற்கொள்ளுதல் உள்கட்டமைப்பை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு மூவாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சட்டப்பேரவையில் இன்று இதுதொடர்பாள அறிக்கையை தாக்கல் செய்து பேசிய அவர்

மாநிலம் முழுவதும் உள்ள அங்கன்வாடி கட்டிடங்களில் தவா இரண்டு வட்சம் ருபாய் செலவில் சீர்மைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் சத்துணவு மையங்களில் தலா ஐயாயிரம் ரூபாய் செலவில் காய்கறித் தோட்டம் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கான அறிவிப்புகளையும் முதலமைச்சா் வெளியிட்டாா்

அமெரிக்கா உடனான வர்த்தகம் தொடர்பான குறைபாடுகளை தீர்த்து வைப்பதற்கு இருதரப்பு ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வெளியுறவுத் துறை செய்தித் தொடர்பாளர் ரவீஸ்குமார் கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் தொடர்பாக சர்ச்சைக்குரிய செய்திகள் சில பத்திரிகைகளில் வெளியானதாகவும் அது முற்றிலும் தவறானது என்றும் கூறினார் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் இந்தியா தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் தெரிவித்தார் அம்மாநிலத்தில் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதில் அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார்

அவர்களது ராஜினாமாவை பேரவைத் தலைவர் ஏற்காததை அடுத்து உச்சநீதிமன்றத்தில் பேரவைத் தலைவருக்கு உத்தரவிடுமாறு வழக்கு தொடுத்த நிலையில் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு பேரவைத் தலைவரை சந்திக்குமாறு உத்தரவிட்டிருந்தது ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு இடையே கர்நாடக அரசியல் பரபரப்பு மற்றும் அரசுக்கு முதலமைச்சர் திரு ஹெச் டி குமாரசாமி தலைமையில் அம்மாநில அமைச்சரவைக் கூட்டம் இன்று நடைபெற்றது பிர்ச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் இக்கூட்டம் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

நேற்று இந்த உறுப்பினர்கள் முறைப்படி காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகினர் உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்நாளையொட்டி சென்னை பெசன்ட்நகர் எலியட்ஸ் கடற்கரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் மாணவ மாணவியர் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி தொடங்கி வைத்தார் விழுப்புரம் கன்னியாகுமரி நாமக்கல் திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இன்று நடைபெற்ற பேரணியில் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர்

கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மத்திய அரசின் களவிளம்பரத் துறையின் சார்பில் ஆயுஷ்மான் பாரத் ஜல்க்தி அபியான் திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் உலக மக்கள்தொகை தினம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடைபெற்றது சேலம் மாவட்டத்தின் பிரசித்திப் பெற்ற அம்மாபேட்டை அருள்மிகு சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோயில் மகா சம்ப்ரோஷண விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது

இப்போட்டியில் வெற்றி பெறும் அணி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள இறுதிப்போட்டியில் நியூஸிவாந்தை எதிர்கொள்ளும்